எடப்பாடி பழனிச்சாமி கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் புயல் பாதித்த பகுதிகளுக்கு அனுப்ப படும் நிவாரணப் பொருட்களுக்கு சரக்கு கட்டணத்தில் இருந்ரு ரயில்வே அமைச்சகம் விளக்கு அளித்துள்ளது நாட்டின் புதிய தலைமைத் தேர்தல் ஆணையராக மூத்த தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா நியமிக்கப்பட்டுள்ளார்

நாராயணசாமி புதுவை வந்துள்ள மத்தியக் குழுவிடம் தெரிவித்துள்ளார் பழனிச்சாமி தமிழ்நாட்டில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் அரசு தேவையான அனைத்து உதவிகளும் பாரபட்சம் இன்றி வழங்கும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி கூறியுள்ளார் புயலால் பாதிக்கப்பட்ட நாகப்பட்டிணம் திருவாருர் கஜா மாவட்டங்களில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர் பாதிக்கப்பட்ட மக்களிடையே பேசுகையில் இதை தெரிவித்தார் புயல் பாதித்த பகுதிகளில் மின்கம்பங்கள் நடும் பணி முழு வீச்சில் நடைபெற்று வருவதாகவும் மின்சாரம் குடீநீர் கிடைக்கச் செய்ய போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் புயல் பாதித்த பகுதிகளில் அமைச்சர்களும் அதிகாரிகளும் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்தி வருவதாக முதலமைச்சர் கூறினார் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க எல்லா வகையிலும் உதவி செய்யப்படும் என்று அவர் உறுதியளித்தார்

ரத்து தமிழ்நாட்டில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்ப படும் நிவாரணப் பொருட்களுக்கு சரக்கு கட்டணத்தில் இருந்து விலக்களிக்க ரயில்வே அமைச்சகம் முடிவு செய்துள்ளது கஜா புயல் பாதித்த பகுதிகளுக்கு ரயில் மூலம் தமிழகத்தின் இதர மாவட்டங்களில் இருந்தும் பிற மாநிலங்களில் இருந்தும் கொண்டு வரப்படும் நிவாரணப் பொருட்களுக்கு சரக்கு கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது என ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது கஜா புயல் நிவாரணத்திற்காக தமிழகத்திற்கு ரயில் மூலம் அனுப்ப படும் நிவாரணப் பொருட்களுக்கு சரக்கு கட்டணம் வசூலிப்பதில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி ரயில்வே அமைச்சர் திரு பியுஷ் கோயலை கேட்டுக் கொண்டதை அடுத்த இந்த விலக்கு அளிக்கப்பட்டதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது

வியாட்நாம் மற்றும் தாய்லாந்தை ஒட்டியுள்ள சியாம் வளைகுடா பகுதியில் வளிமண்டலத்தின் மேலடுக்கு சுழற்சி தற்போது நிலவுவதாகவும் இது அந்தமான் கடலுக்கு பரவுவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

தற்போது புதுவை தமிழகத்தில் வறண்ட வானிலை காணப்படுகிறது

இவ்வாண்டு வடகிழக்கு பருவமழை இயல்பை விட நிச்சயமாக அதிகமாக இருக்கும் என்று தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் பொங்கல் பண்டிகை வரை பருவமழை பெய்வதற்கான சாதகமான சூழ்நிலை இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் மேட்டுர் அணைக்கு வரும் நீர் அளவு குறைந்துள்ளது

அணைக்கு வரும் தண்ணீரை விட அணையில் இருந்து குறைந்த அளவே தண்ணீர் திறந்து விடப்படுவதால் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது

வரும் நாட்களில் மேட்டுர் அணைக்கு வரும் நீர் அளவு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது தலைமைத் தேர்தல் ஆணையர் நாட்டின் புதிய தலைமைத் தேர்தல் ஆணையராக தேர்தல் ஆணையத்தின் மூத்த தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா நியமிக்கப்பட்டுள்ளார்

சுனில் அரோரா தலைமைத் தேர்தல் ஆணையர் பதவியை வரும் ஞாயிற்றுக்கிழமை ஏற்றுக் கொள்வார் தற்போதய தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு

பிராகாஷ் ராவத் வரும் சனிக்கிழமை பதவியில் இருந்து ஓய்வு பெறுகிறார்

இதன் மூலம் வேளாண்மை வனம் கடலோர மண்டலங்கள் உள்நாட்டு நீர்நிலைகள் மண்வளம் சுற்றுச் சூழல் போன்றவை துள்ளியமாக படமெடுக்கப்பட்டு ஆய்வுக்கு பயன்படுத்தப்படும்

நாராயணசாமி கூறியுள்ளார் கஜா புயல் காரணமாக காரைக்காலில் ஏற்பட்ட சேதங்களை நேரில் பார்வையிட்ட மத்திய குழுவினருடன் நேற்று தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் முதலமைச்சர் இதற்கான அறிக்கை ஒன்றை குழுவிடம் வழங்கினார் காரைக்கால் பகுதியில் பேரிடர் காலங்களில் தடையில்லா மின்சாரம் கிடைக்க உதவி செய்யும் வகையில் மாவட்டம் முழுவதும் புதை வட கம்பி அமைத்தல் தெருவிளக்குகள் அனைத்தையும் எல்ஈடி விளக்குகளாக மாற்றுதல் காரைக்காலில் உள்ள ஒவ்வொரு கொம்யுன் பஞ்சாயத்துகளில் இரண்டு புயல் பாதுகாப்பு கூடங்கள் மீனவ கிராமங்களில் ஒரு புயல் பாதுகாப்பு கூடம் ஆகியவை அமைக்க வேண்டியது அவசியம் என்று முதலமைச்சர் மத்திய குழுவினரிடம் அளித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்

நாராயணசாமி தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் காரைக்கால் பகுதியில் ஒரு விமான நிலையத்தை அமைப்பதன் மூலம் பேரிடர் மீட்புக் குழுவினர் இப்பகுதிகளுக்கு விரைந்து சென்று பணிகளை மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் தமது அறிக்கையில் கூறியுள்ளார்

புதுவை அரசின் கோரிக்கைளை மத்திய இக்குழு உறுதியளித்துள்ளது என்று முதலமைச்சர் அலுவலக செய்தி குறிப்பு ஒன்று தெரிவிக்கிறது மீனவர் புதுவையில் நடப்பு நிதியாண்டிற்கான மீனவர் சேமிப்பு மற்றும் நிவாரண உதவி திட்டத்தின் கீர் மீனவர்களுக்கு நிவாரணம் வழங்க அரசு தயாராக இருப்பதாக மீன்வளத்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார்

மல்லாடி கிருஷ்ணராவ் தமது அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளார்

புதுவை அரசின் கல்வித்துறையால் சிறந்த ஆசிரியர்களைக் கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த கையேட்டை கல்வி அமைச்சர் திரு கமலக்கண்ணன் இன்று வெளியிட்டார் கந்தசாமி மாஹேயில் உள்ள கூட்டுறவு அமைப்புகளின் செயல்பாடு புதுவைக்கு பெருமை சேர்ப்பதோடு பொருளாதார வளர்ச்சியிலும் பெரும் பங்கு வகிக்கிறது என்று புதுவை அமைச்சர் திரு கந்தசாமி கூறியுள்ளார்

மாஹே பகுதியில் செயல்படும் கைத்தறி நெவாளர் அமைப்புகளின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் நெசவாளர்களுக்கான பல்வேறு திட்டங்கள் செயல்பட்டு வருவதாகவும் உறுப்பினர்களுக்கு வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் நியாயமான வட்டி விகிதத்தில் வீட்டு கடன் வழங்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார்

மாஹே பகுதி கூட்டுறவு அமைப்புகள் வரும் காலங்களில் நன்கு செயல்பட்டு மென்மேலும் லாபகரமாக இயங்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

ஜெயக்குமார் ஜெயவேலு கூறினார் அதிக வேகமுள்ள கண்ணாடி இழை இணையசேவை விழிப்புணர்வு பேரணி புதுச்சேரி யில் இன்று நடைபெற்றது பிஎஸ்என்எல் அலுவலகம் அருகில் இருந்து பொது மேலாளர் திரு ஜெயக்குமார் ஜெயவேலு பேரணியை துவக்கி வைத்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழ்நாட்டில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் அனைத்து உதவிகளும் பாரபட்சம் மின்றி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் புயல் பாதித்த பகுதிகளுக்கு அனுப்ப படும் நிவாரணப் பொருட்களுக்கு சரக்கு கட்டணத்தில் இருந்ரு ரயில்வே அமைச்சகம் விளக்கு அளித்துள்ளது நாட்டின் புதிய தலைமைத் தேர்தல் ஆணையராக மூத்த தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா நியமிக்கப்பட்டுள்ளார்

நாராயணசாமி புதுவை வந்துள்ள மத்தியக் குழுவிடம் தெரிவித்துள்ளார்